ஒழுங்கு முறைக்கு உட்படாத டெபாசிட் திட்டங்களை தடை செய்வதற்கான மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது

நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது இயற்கை ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் செய்தி என்றும் அவர் கூறினார் இன்று சர்வதேச புலிகள் தினம் கடைப்பிடிக்கப்படுகிறது இதையொட்டி அகில இந்திய அளவில் நான்காவது முறையாக கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட புலிகள் கணக்கெடுப்பு தொடர்பான விவரங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி புது டெல்லியில் இன்று காலை வெளியிட்டார் புலிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கும் இலக்கு முன் கூட்டியே எட்டப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்கு உரியது என்று அவர் கூறினார் வேகமாக அழிந்து வரும் உயிரினங்களின் ஒன்றான புலிகளை காக்க வேண்டியது மற்றும் அதன் வாழ்விடங்களை காக்க வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை மக்கள் இடையே ஏற்படுத்தும் வகையில் இந்த நாள் கடைப்பிடிக்கப்படுகிறது

ராம்நாத் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று பெனின் நாட்டின் கோட்டோனூ நகரில் பெனின் அதிபர் திரு பேட்ரீஸ் டேலோ னை சந்தித்துப் பேசினார் இந்த பேச்சு வார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாயின

இயல்பான வர்த்தக தேவைகளுக்காக அன்றி வேறு காரணங்களுக்காக டெபாசிட் திரட்டப்படுவதை தடுக்கவும் டெபாசிட் தாரர்களின் நலன்களை பாதுகாக்கவும் விரிவான அமைப்பு முறை ஒன்றை உருவாக்க இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது மத்திய நிதி துறை இணை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் அவையில் மசோதா மீதான விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில் அதிகவட்டிக்கு ஆசை காட்டும் பொன்சி திட்டங்களை ஒடுக்க இம்மசோதா பயன்படும் என்றும் இனி ஏழை மக்களின் பணத்தை சுருட்டிக் கொண்டு எவரும் ஓடி விட முடியாது என்றும் கூறினார் மக்களவை ஏற்கனவே இம்மசோதாவை நிறைவேற்றி உள்ளது

இதனால் மோட்டார் வாகன உற்பத்தி துறைக்கும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கும் தூய நகரங்களை உருவாக்கும் முயற்சிகளுக்கும் பெருமளவு ஊக்கம் கிடைக்கும் என்று நீத்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி திரு அமீதாப் காந்த் டுவிட்டர் செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார்

அவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானம் குரல் ஓட்டு மூலம் நிறைவேற்றப்பட்டதாக பேரவைத் தலைவர் திரு ரமேஷ்குமார் அறிவித்தார் பின்னர் அவையில் நிதி ஒதுக்கீடு மசோதாவும் துணை மானியக் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டன அவையின் அலுவல்கள் முடிந்தவுடன் பேரவைத் தலைவர் திரு ரமேஷ் குமார் துணை சபாநாயகர் திரு கிருஷ்ணா ரெட்டியிடம் தமது ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார்

ஜனநாயகத்தை வலுப்படுத்த கட்சித் தாவல் தடை சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டத்திலுள்ள ஓட்டைகளை அடைக்க வேண்டியது அவசியம் என்றும் திரு ரமேஷ் குமார் வலியுறுத்தினார் நாராயணசாமி புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சரும் நகர தந்தை என போற்றப்படுபவருமான யதுவார் குபேரின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திரு உருவ சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் பேரவை தலைவர் திரு சிவக்கொழுந்து மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பிரெஞ்சிந்திய விடுதலை கால மக்கள் இயக்கத்தினர் அதன் தலைவர் திரு சிவராஜ் தலைமையில் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்தனர் முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த குபேரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில் கர்நாடக மாநிலத்தில் அதிருப்தி எம்எல்ஏ க்களை பேரவைத் செய்திருப்பது நீக்கம் தலைவர் பதவி இதர உறுப்பினர்களுக்குப் பாடமாக இருக்கும் என்றார்

உள்ளார்ந்த சேவை மனப்பான்மை மற்றும் நன்றி உணர்வுடன் மக்களுக்கு சேவை புரியவும் நல்ல விஷயங்களை எப்போதும் கற்றுக் கொண்டே இருக்கவும் முக்கியத்துவம் அளிக்குமாறு துணை நிலை ஆளுநர் இவர்களைக் கேட்டுக் கொண்டார் பயிற்சி அதிகாரிகள் பின்னர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமியையும் அவரது அலுவலகத்தில் சந்தித்துப் பேசினர்

புதுச்சேரியில் கிருஷ்ணாநகர் பகுதியிலும் காரைக்காலில் புதுத்துறை பகுதியலும் மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில் இந்த ஒத்திகை நடைபெறும் என அரசு செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒத்திகை நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் டாக்டர் அருண் இன்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் தேசிய பேரிடர் நிர்வாக ஆணையத்தின் உறுப்பினர் லெப்டினன்ட் ஜென்ரல் எம்சி மார்வா ஒத்திகையை பார்வையிடுவதற்காக புதுச்சேரி வர இருப்பதாகவும் பல்வேறு வெளிநாட்டு பிரதிநிதிகளும் ஒத்திகையை பார்வையிடுவார்கள் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஆர்ப்பாட்டம் புதுவையில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க அரசு தவறிவிட்டதாக கூறியும் அதை கண்டித்தும் அகில பாரத வித்யார்த்தி பரிஷத் மாணவர்கள் இன்று கதிர்காமத்தில் உள்ள வேலைவாய்ப்பு அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் அரசுத் துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இவர்கள் வலியுறுத்தினர் பதற்றம் திருக்கனூர் அருகே விநாயகம் பட்டில் உள்ள கடை ஒன்றில் அண்மையில் ஒரு சிறுவன் தாக்கப் பட்டது குறித்து அவரது குடும்பத்தினர் பிசிஆர் பிரிவில் புகார் கொடுத்ததால் இரு பிரிவினருக்கு இடையே ஏற்பட்ட விரோதம் காரணமாக அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் விநாயகம்பட்டில் உள்ள கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க அலுவலகத்தை கடந்த சனிக்கிழமை இரவு விஷமிகள் சிலர் தீவைத்து கொளுத்தியதைக் கண்டித்து கிராமவாசிகள் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்ட போது போலீசார் தலையிட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் புகார் மனு கொடுத்து விட்டு கலைந்து சென்றனர் இன்று பால் உற்பத்தியாளர் சங்க அலுவலகம் பழுது பார்க்கப்பட்ட பின்னரும் அங்கு பால் உற்பத்தியாளர்களின் பாலைப் பெற்றுக் கொள்ள அதிகாரிகள் மறுப்பதாகக் கூறி பொது மக்கள் இன்று மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விநாயகம்பட்டிலேயே பாலைப் பெற்றுக் கொள்ள இன்று மாலைக்குள் ஏற்பாடு செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது ஏனாம் ஏனாமில் சுதந்திர தின விழாவை சிறப்பான முறையில் கொண்டாடுவது குறித்து மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் உள்ளாட்சித் துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர்